அனைத்து கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில்ல ஆக்கப்பூர்வமான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு உர்ஜித் பட்டேல் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார்

பிளாஸ்டிக் மாசு இல்லா தமிழ்நாட்டிற்கான பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவித் தொகை கஜா வழங்கப்பட்டுவிட்டதாக வேளாண்துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார்

இந்தியா வெற்றி பெற்றது

இதனையொட்டி மத்திய அரசின் சார்பில் இன்று காலை புதுதில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்தகொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அருண்ஜேட்லி காங்கிரஸ் தலைவர்கள் திரு குலாம்நபி ஆசாத் திரு ஆனந்த் சர்மா மற்றும் திரு மல்லிகார்ஜூன கார்கே சமாஜ்வாதி கட்சித் திரு முலாயம் சிங் மற்றும் பேராசியர் திரு ராம்கோபால் யாதவ் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கட்சி தேசிய செயலர் திரு டி ராஜா மற்றும் பல மூத்த தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு எதிர்கட்சிகள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் விவாதங்களில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இன்று மாலை நடைபெறும் எதிர்கட்சிகளின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அரசின் நடவடிக்கைகளை எதிர்கொள்வது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகிறது மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அவையை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இக்கூட்டம் நாளை நடைபெறுகிறது ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு உர்ஜித் பட்டேல் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக உடனடியாக பதவியில் இருந்த ராஜினாமா செய்ததாக கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கியில் பணி செய்தது தமக்கு கிடைத்த அரிய கௌரவம் என்று அவர் தெரிவித்துள்ளார் திரு உர்ஜித் பட்டேல் நெறி தவறாமல் பணியாற்றிய நேர்மையான அதிகாரி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார்

திரு உர்ஜித் பட்டேலின் சேவையை மத்திய அரசு அங்கீகரித்து அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாக மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் அவர் தொடர்ந்து பல ஆண்டுகள் பொது சேவை ஆற்ற வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்துக்கொள்வதாக அவர் விடுத்துள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் வற்புறுத்தலின் பேரில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் கட்டாயமாக ராஜினாமா செய்திருப்பது இந்திய பொருளாதாரத்திற்கு மாபெரும் இழுக்காகும் என்று காங்கிரஸ் குற்றம்சாட்டியுள்ளது ராஜஸ்தான் மத்தியபிரதேசம் சத்தீஸ்கர் தெலங்கானா மிசோரம் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற சுட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியிடப்படும் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தல் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசின் முக்கிய கேர்தலாக கருதப்படுகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் நாளை தொடங்குவதையடுத்து அரசியல் களத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன ராஷ்ட்ரியா லோக் சமதா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா மத்திய அமைச்சரவையில் இருந்து இன்று ராஜினா செய்தார் பிஜேபி தலைமையிலாள தேசிய ஜனநாயக கூட்டனியில் இருந்து விலகுவதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் அவர் அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார்

இன்று சர்வதேச மனித உரிமை தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது

பிளாஸ்டிக் மாசு இல்லா தமிழ்நாட்டிற்கான பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் இந்த பிரச்சார வாகனம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாடுகளை தவிர்ப்பது மற்றும் அதற்கான மாற்றுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட உள்ளது

சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவில் வன ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்தல் வன கடத்தல் தடுப்பு வன தீ தடுப்பு போன்ற பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் விருதுகள் வழங்கப்பட்டன வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவளிக்கும் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதற்கான கட்டிடங்கள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை வளாகம் தாம்பரம் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன

பொதுப் பணித்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பள்ளி தேர்வுகள் அனைத்தும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

அரையாண்டு தேர்வுக்குப் பிறகு எந்த பாடங்களில் மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளார்களோ அப்பாடங்களில் ஆசிரியர்கள் மூலம் கூடுதல் பயிற்சி அளிக்கப்படும் என்றார் அவர் தமிழகத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவித் தொகை முழுவதும் வழங்கப்பட்டுவிட்டதாக வேளாண்துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மாவட்டங்களில் புயலால் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் இறந்த கால்நடைகளுக்கான நிவாரண தொகையை அரசு உடனடியாக வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார்

கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒசூர் அருகே மத்திகிரியில் அரசு கால்நடை பண்ணையில் நாட்டுக் கோழி உற்பத்தி மையம் அமைப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அமைச்சர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார்